தலைவர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினார்

தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சீனா வுடனான எல்லைப் பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அழைப்பு விடுத்திருந்த அனைத்துக் கட்சித் தலைவா்கள் கூட்டம் பிரதமா் திரு நரேந்திரமோடி தலைமையில் இன்று நடைபெற்றது

இந்த குழ்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே எழுந்து வரும் பிரக்சினைகள் குறித்தும் அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

உத்திரபிரதேச மாநிலத்தில் தமது சொந்த தொகுதியான வாரணாசியில் நடைபெற்று வரும் வளாக்சித் திட்டப் பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு நடத்தினார் அப்போது காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நடைபெற்று வரும் சீரமைப்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் காசி விஸ்வதநாதர் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கான வழிகாட்டு வரைபடத்தை தெளிவாக தயாரித்து வெளியிட வேண்டுமென்று அந்த ஆலயத்தின் நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டார்

தமது தொகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் சாலை உள்ளிட்ட பணிகள் தரமானதாக இருக்க வேண்டுமென்றும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அவற்றை முடிக்கப்பட வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் உலகத்தரமிக்க மின்னனு தொலைத் தொடர்பு வசதிகளை உருவாக்க வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார் வாரணாசி யிலிருந்து மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள ஹால்டியா துறைமுகத்தை இணைக்கும் நீர்வழிப் பாதை வாரணாசியில் அமைக்கப்பட்டு வரும் லாவ்பகதூர் எஸ்திரி சள்வதேச விமான நிலைய பணிகளின் முன்னேற்றம் முன்னேற்றம் குறித்தும் திரு நரேந்திரமோடி கேட்டறிந்தார்

இந்த மூன்றாம் கட்ட சோதனைய மேற்கொள்ள லக்னோவில் செயல்பட்டு வரும் சி எஸ் ஐ ஆர் ஆய்வகத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த சோதனை கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றம் டாக்டர் ராம் மனோகர் வோகியா மருத்துவ அறிவியல் நிறுவனம் லக்ளோ மருத்துவக் கல்லூரி ஆகிய ஆராய்ச்சி நிறுவனங்களிலும் மூன்றாம் கட்ட சோதனை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இந்த தடுப்பு மருந்துக்கான சோதனை மூன்றாம் கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் மிகுந்த நம்பிக்கை அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார் இந்த ஆண்டு இறதிக்குள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நபர்களில் ஒரு சிவர் மீண்டும் வரும்பட்சத்தில் இந்த மருந்தை மற்றவர்களுக்கும் பயன்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இந்நாளையொட்டி நடைபெற்ற விழாவில் பிரதமா திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பூநீ மஹாப்ரக்யாவின் போதனைகளை தாம் அன்றாட வாழ்வில் பின்பற்றி வருவதாகக் குறிப்பிட்டார் ஆச்சாரியாவின் போதனைகளை பின்பற்றி நாட்டின் வளர்ச்சிக்கு அனைவரும் பாடுபட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் ஆரோக்கியமான மனம் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான பொருளாதாரம் இவை மூன்றும் தற்போதைய குழலில் அவசியமாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கைய தொடர அச்சாரியாவின் போதனைகளை பின்பற்றுவோம் என்றும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார்

ஆந்திர பிரதேசம் மற்றும் குஜராதில் தலா நான்கு இடங்களுக்கும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் தலா மூன்ற இடங்களுக்கும் ஜார்க்கண்ட்டில் இரண்டு மணிப்பூர் மிஷோராம் மேகாலயா மாநிலங்களிலிருந்து தலா ஒரு இடத்திற்கும் இன்று வாக்குபதிவு நடைபெற்றது க்நாடகாவிலிருந்து முன்னாள் பிரதம் திரு தெவேகவுடா மதனா்பற்ற ஜனதாதள் சாா்பாகவும் காங்கிரஸ் சா்பில் முன்னாள் மத்திய அமைச்சா் திரு மல்லிகாாஜூன காா்கே யும் பிஜேபி சாா்பில் இரண்டு பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர்

ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட பகுதிகளில் மளிகை காய்கறி கடைகளைத் தவிர இதர கடைகள் மூடப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னையில் நோய் தொற்றை கட்டுப்படுத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் நிலையில் அமைக்கப்பட்ட குழுவினா் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் மருத்துவ முகாம்கள் மற்றும் தளிமைப்படுத்தப்பட்ட மையங்களை ஆய்வு செய்து தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் நோய் தடுப்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல் டாங்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மருத்துவக் குழுவினா மற்றும் களப்பணியாளர்கள் வீடு வீடாகச் சென்று தொமா மீட்டர் கொண்டு தீவிர பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர்

அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் சரக்கு ரயிலுக்கென தனி ரயில்பாதை அமைக்க சீனா வைச் சேர்ந்த ரயில் நிறுவனம் ஒன்றுக்கு அளிக்கப்பட்ட ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்துள்ளது